முதலமைச்சா் திரு

பள்ளிக்கல்வித்துறைக்கு தனி தொலைக்காட்சி சேவை உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை நாளை தொடங்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது

சர்தார் வல்லபாய் பட்டேல்தான் ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கு காரணம் என்று கூறிய பிரதமர் நாடு துண்டாவதை அவரே தடுத்து நிறுத்தினார் என்றும் பெருமிதம் தெரிவித்தார்

இந்திய நாடு என்றுமே நிலைத்திருக்கும் என்பதை பறைசாற்றும் இந்த சிலை மக்கள் என்றென்றும் அவரை நினைவு கூற வேண்டும் என்பதையும் உலகிற்கு புலப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் பொறியியல் மந்றும் தொழில்நுட்ப திறன்களை சர்தாரின் சிலை எடுத்துரைப்பதாக கூறிய பிரதமா ஒருங்கிணைந்து வாழ வலுமேல் வலுவடைவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கு காரணமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவச்சிலையை திறந்துவைப்பதில் தாம் மகிழ்ச்சியும் பெருமையும் எய்துவதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த வாய்ப்பிற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டார் கட்ச் முதல் கோஹிமா வரையிலும் கர்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் அவர் நாட்டை ஒருங்கிணைத்ததால்தான் அனைத்து மாநிலங்களுக்கு இன்று நாம் விசா இல்லாமலேயே செல்ல முடிவதாக அவா கூறினார் இந்த சிலைக்கு அருகே நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை கொண்டு கட்டப்பட்ட ஒற்றுமை சுவரையும் பிரதமர் இன்று திறந்துவைத்தார் இந்த சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் ஒலி ஒளி கண்காட்சியையும் பிரதமர் துவக்கி வைத்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி புதுதில்லியில் நாடாளுமன்றம் அமைந்துள்ள பட்டேல் சௌக் பகுதியில் உள்ள அன்னாரது சிலைக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் உள்ளிட்டோர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இதன் ஒருபகுதியாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஒற்றுமை ஓட்டத்தை துவக்கி வைத்ததோடு ஒற்றுமை உறுதிமொழியையும் செய்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கு இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் இத்தகைய வேற்றுமையிலும் இந்தியா ஒருங்கிணைந்து இருப்பதை நாட்டின் முதலாவது உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேல் உறுதி செய்ததாக குறிப்பிட்டார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் தூர்தர்ஷனில் சர்தார் திரைப்படம் திரையிடப்படுவதோடு அவரது வாழ்க்கை வரலாற்று தொடாபான செய்திகள் இன்று வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஒலி ஒளி பரப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ரயில்வே வெளியுறவு கலாச்சாரம் மனிதவள மேம்பாடு உள்ளிட்ட அனைத்து துறைகளும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பெருமைகளை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளன சென்னையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார்

புதுதில்லியில் ஊழல் தடுப்பு விழிப்புணர்வு வார விழாவை இன்று கொடங்கி வைத்து பேசிய அவர் மின்னணு நிர்வாக முறையின் மூலம் லஞ்சம் குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் லஞ்ச ஒழிப்பு முக்கிய பங்காற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார்

நீதித்துறை இணையமைச்சர் திரு கிஷன்பால் மத்திய சமுக குர்ஜர் தலைமையிலான பிரதிநிதிக்குழுவினரும் அவருடன் செல்கின்றனர் முதல்கட்டமாக போட்ஸ்வானா செல்லும் திரு வெங்கய்ய நாயுடு அந்நாட்டு துணை அதிபர் ஸொக்வானே யுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இதையொட்டி புதுதில்லி ஷக்திஸ்தல்லில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர்

சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர்

இதற்கான உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் ஏ

சிக்ரி அசோக் பூஷன் அடங்கிய அமர்வு மின்னணு மூலம் பட்டாசுகளை வெடிப்பதற்காக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தடை உத்தரவு நாடு முழுவதிற்கும் பொருந்தும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பட்டாசுகள் விழாக்காலங்களின்போது டெல்லியை தவிர இதர மாநிலங்களில் விற்கவும் ஒப்புதல் வழங்கியுள்ளது

எடப்பாடி கே

இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு

தங்கமணி கிரு

வேலுமணி திரு

ராஜலட்சுமி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நடுநிலைப்பள்ளிகளில் மழலையர் வகுப்புகள் தொடங்கப்படும் என்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அங்கு பணியாற்றுவார்கள் என்றும் கூறினார் நாட்டிலேயே தமிழகம் தான் முழுமையான மின்தடையில்லா மாநிலமாகவும் அண்டை மாநிலங்களுக்கு மின்சாரம் தருகின்ற மாநிலமாகவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார்

பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்